பண்டிதர் தீன் தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதம் உள்ள பிஜேபி தொண்டர்களுடன் காலை பதினோரு மணியளவில் உரையாற்றுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சேவுடன் நாளை இருதரப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்கும் அக்கறையுடன் மத்திய அரசு மசோதாக்களை நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நகர்புற கூட்டுறவு வங்கிகளில் சைபர் குற்றங்களைத் தடுக்க ரிசர்வ் வங்கி புதிய நடவடிக்கையை அறிமுகம் செய்துள்ளது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள கம்பெனிகளை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திவால் சுட்டம் மூன்று மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது பண்டிதர் தீன் தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள பிஜேபி தொண்டர்களுடன் காலை பதினோரு மணியளவில் உரையாற்றுகிறார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தீன் தயாள் உபாத்யாயா ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக பாடுபட்டவர் என்றும் அவர்களது வாழ்வில் ஒளியேற்றியவர் என்றும் புகழாரம் சுட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சேவுடன் நாளை இருதரப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் ஆகஸ்டு மாதம் பிரதமராக பதவியேற்றக் கொண்ட பின்னர் திரு ராஜபக்சே கலந்து கொள்ளும் முதல் உச்சி மாநாடாகும் இந்தியாவும் இவங்கையும் இருதரப்பிலும் நெருங்கிய ஒத்துழைப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் காணொளி காட்சி மூலம் நடைபெறும் இந்த மாநாட்டின் போது பல்வேறு துறைகளில் ஆலோசனைகள் நடைபெறுகின்றன வர்த்தகம் பாதுகாப்பு கலாச்சாரம் மற்றம் கற்றுலா போன்றவற்றிலும் பரிமாற்ற திட்டங்கள் நிறைவேற்றுவது குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் பிரதமர் திரு

கோவிட் தொற்று காலத்தில் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இத்தகைய உச்சி மாநாடு நடைபெறுவது இரு தரப்புக்கும் இடையே உள்ள ஆழமான நட்புறவை உலகிற்கு எடுத்துக் காட்டுவதாக உள்ளது

முழுவதிலும் உள்ள அறிவியல் தொழில்நட்பம் மற்றம் கல்வி நிறுவனங்களும் நாடு ஒருங்கிணைந்து நடத்தும் இந்த உச்சி மாநாட்டில் ஆராய்ச்சி நவீன அறிவியல் பரிசோதனைகள் போன்றவை மேற்கொள்வது தொடர்பான செயல்பாடுகளை ஊக்கப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்

வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள அறிவியல் அனுபவங்களையும் சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த உச்சி மாநாட்டில் ஒருங்கிணைந்த திட்டங்கள் உருவாக முயற்சி மேற்கொள்ளப்படும்

ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆசிய நாடுகளுக்கு இடையிலான கருத்துப் பரிமாற்றம் மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது தொடர்பான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உச்சிமாநாட்டில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தற்போதைய சூழ்நிலையில் ஆசிய நாடுகளுக்கு இடையே கருத்துப் பரிமாற்றமும் ஒத்துழைப்பும் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார்

உலக அளவில் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத முயற்சிகள் மற்றும் அதற்கு துணையாக செயல்படும் சக்திகளை ஒடுக்க அனைத்து நாடுகளும் பெரிய அளவில் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் ஆப்கானின் இறையாண்மை மற்றும் எல்லைப் பாதுகாப்பை ஜனநாயக வழியில் உறுதி செய்து அந்நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்தியா முழு ஆதரவை அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிபட தெரிவித்தார் அகில இந்திய சித்தா மையத்தை தமிழகத்தில் நடப்பு நிதி ஆண்டிலேயே ஏற்படுத்த வேண்டுமென்று முதுலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொட்பாக பிரதம் திரு நரேந்திரமோடிக்கு நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் அவா் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் சித்த மருத்துவ முறையின் பிறப்பிடமான தமிழகத்தில் இந்த மையத்தை ஏற்படுத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மையம் அமைப்பதற்கான இடம் சென்னை அருகே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வசதியுடன் இந்த மையத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த நிலம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மையத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துகற்கு தாம் ஆர்வமாக உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் அடுத்த மாதம் முதல் அளிக்க வேண்டிய கூடுதல் தளா்வுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வேளாண் மசோதாக்கள் உதவிடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சள் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த பிரச்சினையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக குற்றம்சாட்டினார் வேளாண் மசோதா பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இந்த நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது விவசாயிகளின் நலனுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் தற்போது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள வேளாண்சார் மசோதாக்கள் அவர்களுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக இதுவரை எந்த சுட்டமும் இயற்றப்படவில்லை என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் தெளிவுபடுத்தினார் விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்கும் அக்கறையுடன் மத்திய நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சிவர் சுயநலனுக்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் இதனை எதிர்ப்பதாகவும் அவர் சுகுற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தூர்தர்ஷனுக்குப் பேட்டியளித்த அவர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த சட்டங்கள் தொடர்பாக அடிப்படையற்ற கற்பனைகளை எதிர்கட்சிகள் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் விவசாயிகளுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை இந்த சுட்டம் பாதிக்கும் என்ற கருத்துக்கே இடமில்லை என்று அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார் இந்த சட்டத்தில் கிடங்குகளுக்கு முடிவு கட்டப்படும் என்று கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எப்போதம் போல் சந்தைகள் செயல்படும் என்றும் மாநிலங்களுக்கு வெளியே பொருட்களை விற்பனை செய்வதற்கும் வழி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தலை கணக்கில் கொண்டு சிலர் திட்டமிட்டு இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் நகர்புற கூட்டுறவு வங்கிகளில் சைபர் குற்றங்களைத் தடுக்க ரிசர்வ் வங்கி புதிய நடவடிக்கையை அறிமுகம் செய்துள்ளது ஐந்து அம்சங்கள் கொண்ட இந்த திட்டத்தால் குற்றங்கள் தடுக்கப்படும் என்று ரிகர்வ் வங்கி கூறியுள்ளது டிஜிட்டல் வங்கி பரிவர்த்தனைகள் ஒருங்கிணைந்த தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு உள்ளிட்ட பல அம்சங்கள் இதில் அடங்கும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள கம்பெளிகளை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திவால் சுட்டம் மூன்று மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அரசிதழ் அறிவிப்பும் வெளியாகியுள்ளது

பாதிக்கப்பட்ட நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்காக அரசு இந்த முடிவு எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் நிலவாயு கட்டமைப்புத் துறையில் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென்னத் ஜஸ்டருடன் காணொளி காட்சி மூலம் பேசிய அவர் எரிசக்தி பங்காளர் என்ற அடிப்படையில் அமெரிக்க நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யுமாறு அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் உள்ள பெட்ரோலிய ஆதார திட்டங்கள் குறித்த ஆய்வுகள் ஜூன் மாதத்திலிருந்து மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார்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 துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

இப்பேட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது

ஏஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர் அதிரடியாக ஆடிய ராகுல் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரரும் வர்ணணையாளருமான டீன் ஜோன்ஸ் மறைவுக்கு ச்சின் டெண்டுல்கர் உட்பட பவர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நலப்பணித் திட்டத்தில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கான விருதுகளைப் நாட்டு பெற்றுள்ளவா்களுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி பாராட்டுக்களைத் தெரிவித்துள்ளாா்